மரியாதையுடன் தில்லியில் இன்று நடைபெறுகிறது

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ்

ஈரான் புரட்சிப்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தங்களது நாட்டின் எண்ணெய் கப்பலை உடனடியாக அந்நாடு விடுவிக்கவேண்டும் என்று பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெரிமி ஹண்ட் வலியுறுத்தியுள்ளார்

ஜப்பானின் யமகுச்சியை இன்று எதிர்கொள்கிறார் புதுதில்லியில் நேற்று காலமான தில்லி முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஷீலா தீட்ஷீத் தின் இறுதிச்சடங்கு தில்லி நிகம்போட் காட்டில் இன்று நடைபெறுகிறது

அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் ஷீலா தீட்சித் தின் ஆட்சி காலத்தில் தலைநகர் தில்லியின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவைக்கு என்றுறென்னும் அவர் நினைவு கூறப்படுவார் என்று தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஷீலா தீட்ஷீத் ஒரு சிறந்த நிர்வாகி என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தில்லியின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திர பிரகாஷ் ஜவடேகர் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரும் ஷீலா தீட்சித்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஷீலா தீட்சித்தின் மறைவையடுத்து இரண்டு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தில்லி அரசு அறிவித்துள்ளது அவரது இறுதி சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தில்லி துணை முதலமைச்சர் திரு மனிஷ் சிசோடியா கூறியுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ்

ஹைதராபாத்தில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகளிடையே உரையாற்றிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளைக் குறைக்க ஆக்கப்பூர்வமான வகையில் விஞ்ஞானிகள் பணியாற்ற வேண்டும் என்றார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மொத்தம் ஒன்றரை லட்சம் நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

பிரதமர் நரேந்திர மோதி காண விரும்பும் புதிய இந்தியாவை உருவாக்க அறிவியல் சமூகத்தின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டார் அரிய நோய்களுக்கான மருந்துகளை தயாரிப்பதற்கான வேளாண் இயக்கத்தையும் திரு ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மாண் பாரத் திட்டத்தை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் அதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்

இந்த இரண்டு பாலங்களும் கட்டப்பட்டுள்ளது எல்லை சாலை மேம்பாட்டு நிறுவனத்தின் சாதனை என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இந்த பாலங்கள் அப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார் ஐம்மு காஷ்மீரில் சாலைப்போக்குவரத்து வசதியை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திர ராஜ்நாத் சிங் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் உஜ்பாலம் கத்துவா மாவட்டத்தின் வளர்ச்சியில் ஒரு மைல் கல்லாக விளங்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத்தும் பங்கேற்றார் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று சோதனை நடத்தினர்

கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹோர்மூஸ் வளைகுடா பகுதியில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தங்களது நாட்டின் எண்ணெய் கப்பலை ஈரான் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெரிமி ஹண்ட் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானுடனான பதற்றத்தை தணிக்கவே பிரிட்டன் விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் ஈரான் புரட்சிப்படையின் நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் எண்ணெய் கப்பலை உடனடியாக விடுவிக்குமாறு ஈரானை ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானின் இந்த நடவடிக்கை ஆபத்தானது என்றும் ஏற்கெனவே பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அதை இது மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே அந்த கப்பலில் பயணித்த இந்திய ஊழியர்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அதில் உள்ள இந்தியர்களை விரைவில் மீட்டு பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வர இந்திய அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் கூறியுள்ளார் மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் உம்ரோய் விமான நிலையத்தில் விமான சேவை தொடங்கியுள்ளது கொல்கத்தாவிலிருந்து சென்ற தனியார் விமானத்தில் மேகாலயா முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஸ்னியாவ் பலாங்தர் மற்றும் உயர் அதிகாரிகள் பயணித்தனர் கொல்கத்தாவிலிருந்து உம்ரோய் விமான நிலையத்திற்கு தினமும் இந்த தனியார் விமானம் இயக்கப்படவுள்ளது தினசரி விமானம் இயக்கப்படுவதன் மூலம் மேகாலயா மாநிலத்தின் சுற்றுவா மற்றும் பிற துறைகள் வேகமாக வளர்ச்சியடையும் என்று முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா கூறினார் தலைநகர் தில்லி மற்றும் பிற பெருநகரங்களை ஷில்லாங்குடன் விமானப்போக்குவரத்து மூலம் இணைக்க மேகாலயா அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் பொறியாளர்கள் தங்களது துறையில் ஏற்படும் நவீன மாற்றங்கள் குறித்து உடனுக்குடன் தெரிந்து கொண்டு செயல்படவேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய்யா நாயுடு கூறியுள்ளார் ஹைதராபாதில் நேற்று நடைபெற்ற ராணுவ பொறியாளர்களுக்கான அடிப்படை பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் விமானப்படை தளங்கள் கடற்படை கட்டமைப்புகள் உள்ளிட்டவற்றில் ராணுவ பொறியாளர் சேவைப் பிரிவின் பணிகள் பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டார்

முறைப்படுத்தப்படாத நிதி திட்டத்தின் கீழ் பணம் வசூலித்து முதலீட்டாளர்களை மோசடி செய்ததாக அவர்மீது குற்றம் சாட்டப்பட்டது துபாய் தப்பிச்சென்ற அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியாவுக்கு அழைத்து வந்தனார்

இந்த நிகழ்ச்சிகளின்போது கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர் கவுரவிக்கப்பட்டு அவர்களுக்கு கவுரவ விருதுகள் வழங்கப்படவுள்ளன

இம்மாதத்தில் அவர் பெறும் ஐந்தாவது தங்கப்பதக்கம் இதுவாகும் போலந்தில் இம்மாத தொடக்கத்தில் நடைபெற்ற போஸ்னான் தடகளப் போட்டி மற்றும் குட்னோ தடகளப் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றார்

இந்தோனேஷியா ஒப்பன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் யமகுச்சியை இன்று எதிர்கொள்கிறார்